நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒருங்கிணைந்த கால்நடைப் பூங்கா சின்னசேலத்தில் அமைக்கப்படவுள்ளதாக கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ள இறுதியாட்டத்தில் பெங்களுரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது

பெரம்பலூர் மயிலாடுதுறை சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய மக்களவைத் தொகுதி பிஜேபி நிர்வாகிகளிடையே காணொலிக் காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு சுயநலத்துடன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரிவினைவாத அரசியலிலும் அவை ஈடுபடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் குறுகியகால அடிப்படையில் சுயநலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி அமைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் உட்பட அனைத்துத் தரப்பினரும் மத்திய செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளர் நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் விலையில்லா நாட்டுக் கோழிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மக்களவைத் தேர்தலில் இதற்கு உரிய பதிலடியை தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடைப்பூங்கா சேலம் மாவட்டம் கூட்டுரோடு பகுதியில் அமைக்கப்படவுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மகளிர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் திருமண உதவித் திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மகளிர் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் தர்மபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையில் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் விழாக்களுக்கு தடையில்லை என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் இன்று தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாவட்டத்தில் நடைமுறையில் இல்லாத ஜல்லிக்கட்டு எருதாட்டத்திற்கு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இப்பிரச்சினை தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மாநில அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை அளித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை மதுரை மற்றும் விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமையவுள்ளதை சுட்டிக்காட்டினார் இதற்கு நன்றி தெரிவிக்காத எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து குறை கூறிவருவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மாநிலத்தில் பிஜேபி வலுவான கூட்டணியை ஏற்படுத்தும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார்

சர்வதேச கடல்எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர்

இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

இன்று காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நடத்தும் கிராமசபை கூட்டத்தின் காரணமாக அக்கட்சிக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பெற்ற பிற கடன்களுக்காக கஜ புயல் நிவாரண உதவித் தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்வது கண்டிக்கத்தக்கது என்றார் இப்பிரச்சினையில் மாநில அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டார்

லக்னோவில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அம்மாநிலத்திற்கான அக்கட்சியின் பொறுப்பாளர் திரு குலாம் நபி ஆசாத் இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கைப்பற்றும் என்று நம்பிக்கைத் தெரிவித்தார் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி இடையே கூட்டணி தொடர்பான உடன்பாடு நேற்று ஏற்பட்டதை அடுத்து காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை இன்று அறிவித்தது

கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளந்துறை கடற்பகுதியில் இன்று கடல்சீற்றம் காணப்பட்டது

திருவள்ளுர் மாவட்டத்தில் புகையில்லா போகி கொண்டாடுவது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விளைபாட்டுச் செய்திகள் ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நாளை பஹ்ரைனை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியை டிரா செய்தாலோ வெற்றி பெற்றாலோ இந்தியா காலிறுதி முந்தையச் சுற்றுக்கு முன்னேறிவிடும் இப்போட்டியில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தையச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டி இறுதியாட்டம் இன்னும் சற்றுநேரத்தில் பெங்களுருவில் தொடங்கவுள்ளது இதில் பெங்களுரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

இரண்டாவது இடத்தில் தில்லி அணியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா அணியும் உள்ளன

மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள அரியமான் கடற்கரைப் பகுதியில் இன்று தொடங்கியது